தமிழ்நாட்டில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணத் தொகையை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்துள்ளார்

தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவப்படையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர்

வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட உள்ளன

ராஜஸ்தான் தெலங்கானா சுட்டப்பேரவை தேர்தவில் போட்டியிடுவதற்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது மனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் நேற்று முடிவளடந்த நிலையில் நாளை மறுநாள் வரை மனுக்களை திரும்ப பெறலாம்

மத்தியப்பிரதேசம் மற்றும் மிசோரம் சுட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் கட்சி தலைவர்கள் மும்முரமாக ஈடுப்பட்டுள்ளனர்

மத்தியப்பிரதேசத்தில் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சா்கள் திருமதி கஷ்மா கவராஜ்

பியுஷ் கோயல் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் திரு திக்விஜய் சிங் திரு ஜோதிர் ஆதித்ப சிந்தியா சுமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ஆகியோரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

மிசோரமில் சோரம் மக்கள் இயக்க தலைவா் திரு சுப்தங்கா மிசோ தேசிய முன்னணி தலைவா் திரு

பொருளாதார முதலீட்டு கட்டமைப்பு மற்றும் வங்கிகளின் ஆரோக்கியநிலை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆராய்வது எனவும் ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது சிறு மற்றும் நடுத்தர தொழில்நிறுவனங்களின் கடன் நிலுவையை மறுசீரமைப்பது குறித்து பரிசீலிக்குமாறும் ரிசா்வ் வங்கியை இயக்குநா்கள் குழு கேட்டுக்கொண்டுள்ளது

தமிழ்நாட்டில் கஜா புயவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்பட உள்ள நிவாரணத் தொகை குறித்து முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்துள்ளாா் இதுகுறித்து சென்னையில் நேற்று மூத்த அளமச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்

நிவாரணப் பணிகளில் பொதுமக்கள் ஈடுபடுமாறும் முதலமைச்சா் கேட்டுக்கொண்டுள்ளாா் இதற்கிடையே பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்க உள்ளார் கஜா புயலால் கடும் பாதிப்பிற்கு ஆளாகி உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீரமைப்பு இப்பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இப்பணிகளை மேற்பார்வையிட்டுவரும் மாநில கைத்தறி துறை அமைச்சா் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளா்

இதற்கான மீட்பு பணிகளில் மீட்பு படையினர் நேற்று அதிகாவையில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் நடிகர் திரு அக்ஷய்குமார் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் புதிய இந்தியா மற்றும் சினிமாவில் பல்வேறு தலைமுறைகளை பற்றி விளக்கும் வகையில் தொடக்க நிகழ்ச்சிகள் அமையும் என்று திரைப்பட விழா இயக்குநர் திரு சைதன்யா பிரசாத் கூறியுள்ளார்